நீடித்த வளர்ச்சி பற்றிய தேசியக் குறியீடுகளை அவ்வப்போது மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு உயர்நிலைக் குழு ஒன்றை அமைக்க உள்ளது முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணைக்கட்ட கேரள அரசு முயல்வதை பிரதமர் தலையிட்டு தடுக்க வேண்டும் எனக் கோரி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுவை அரசு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பகுதிநேர மற்றும் தினச்சம்பள ஊழியர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி உள்ள து

சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் உலகப் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை தூண்டுவதிலும் இந்தியாவில் மானுட மேம்பாட்டை பெருக்குவதிலும் திரு நரேந்திர மோடியின் அர்ப்பணிப்பு உணர்வை அங்கீகரிக்கும் வகையில் அவர் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக விருதுக் குழு அறிவித்துள்ளது லஞ்ச ஊழலை கட்டுப்படுத்துவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பணமதிப்பு நீக்கம் போன்ற நடவடிக்கைகளையும் கீழை நாடுகளுடனான உறவுகளுக்கு மோடி அரசின் வெளியுறவுக் கொள்கையில் அளிக்கப்படும் முக்கியத்துவைத்தையும் பரிசுக் குழு பாராட்டியுள்ளது தென்கொரியா உடனான இந்தியாவின் உறவுகள் ஆழமாகி வரும் நிலையில் பெருமை மிகு இவ்விருதை தாம் நன்றியுடன் ஏற்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சியோல் அமைதிப் பரிசு அமைப்பிற்கும் பிரதமர் திரு

புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தலைமை புள்ளியியல் அதிகாரி மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறைச் செயலர் ஆகியோர் தலைமையிலான இந்த உயர்நிலைக் குழுவினர் இதர அமைச்சகங்கள் மற்றும் துறைகளிடம் இருந்து தேவையான புள்ளிவிவரங்களைப் பெற்றுப் பகுப்பாய்வு செய்வார்கள் என்றும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பினாமி பரிவர்த்தனைகளைத் தடுப்படுதற்கான சட்டத்தின் கீழ் மேல் முறையீட்டு ஆணையம் ஒன்றை அமைக்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

ருபாய் செலவில் அகல ரயில்பாதை அமைக்கும் உத்தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அருண்ஜேட்லி நாட்டின் முக்கிய புலானாய்வு முகமையான சிபிஐ அமைப்பு ரீதியிலான கட்டுக்கோப்பை பரமாரித்தல் மிக அவசியம் என்று மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

மத்திய ஊழல் தடுப்பு ஆணைய பரிந்துரையின் பேரில் அரசு மேற்கொண்டுள்ள இம்முடிவு சிபிஐ யின் நம்பகத் தன்மையை மீட்டெடுக்கும் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் சிபிஐ அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுக்களை சிபிஐ யோ அல்லது அதன்கீழ் செயல்படும் இதர அமைப்புகளோ விசாரிக்க முடியாது என்று தலைமைத் தேர்தல் ஆணையம் அதன் நேற்றைய கூட்டத்தில் கூறியதாக நிதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இதற்கிடையே சிபிஐ இயக்குநர் திரு அலோக் வர்மா இணை இயக்குநர் திரு ராக்கேஷ் அஸ்தானா ஆகியோர் விடுமுறையில் அனுப்பப் பட்டு மூத்த இணை இயக்குநர் திரு நாகேஷ்வர ராவிடம் இயக்குனர் பொறுப்பு இடைக்கால அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள து ராத்நாத் பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லைகளை கட்டுப்படுத்த தற்போது உள்ள சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்பை ஆராய்ந்து வலுப்படுத்த மத்திய அரசு உள்துறை அமைச்சர் இரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைத்துள்ளது

எடப்பாடி முல்லைப் பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை கட்டுவது குறித்து கற்றுச்சூழல் தாக்க ஆய்வு நடத்த கேரள அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதை கண்டித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இப்பிரச்சனையில் தலையிட வேண்டும் எனக் கோரியும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதருக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதிய அணை கட்டுவதான கேரள அரசின் உத்தேசத்தினால் தமிழக மக்களிடையே பெரும் அச்சம் உருவாகி இருப்பதால் சுற்றுச்தூழல் ஆய்விற்கு அனுமதி அளிக்கும் முடிவை விலக்கிக் கொள்ள மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திற்குப் பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என அவர் கோரியுள்ளார் உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு எதிரான கேரள அரசின் இத்தகைய உத்தேசங்களுக்கு எதிர்காலத்திலும் அனுமதி அளிக்கக் கூடாது என்று அவர் வலியுறுத்தி உள்ளார்

புதுவைக் கூலி புதுவை அரசு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பகுதிநேர மற்றும் தினச்சம்பள ஊழியர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி உள்ளது

நாராயணசாமி இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி கல்வி அமைச்சர் திரு

கமலக்கண்ணன் ஆகியோர் துவக்கி வைக்கிறார்கள் வாழ்க்கையின் சவால்களுக்கான அறிவியல் தீர்வுகள் என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் இக்கண்காட்சியில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளன நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிகள் மாணவர்களை கண்காட்சிக்கு அழைத்து வர தனித்தனியே தேதி மற்றும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது

ஜிப்மர் காரைக்கால் ஜிப்மர் காரைக்கால் கிளை மூடப்படலாம் என செய்திகள் வெளியானதை தொடர்ந்து அரசு இதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்கம் கோரியுள்ளது

நாராயணசாமி அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார்

புதுவை சிபிஐ ரஃபேல் பேர ஊழல் குறித்து கூட்டு நாடாளுமன்றக் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி இன்று புதுவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கட்சியின் மாநிலச் செயலர் திரு சலீம் தலைமையில் இப்போராட்டம் நடைபெற்றது

சஞ்சய் தத் மக்களவைத் தேர்தலை ஒட்டி

புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அரசை துணைநிலை ஆளுநர் மூலம் தொலைவில் இருந்தே பிரதமர் கட்டுப்படுத்துவதாக நேற்று மாலை சாதாரண முறையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் குற்றம் சாட்டினார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி அரசின் செயல்பாடுகளை தடைபடுத்துவதாகவும் இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்புவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

அன்றைய தினம் கடலோர தமிழகத்தின் அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா பகுதியில் வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வுநிலை நிலவுவதாலும் வெப்பச்சலனம் காரணமாகவும் தென்தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வடதமிழகம் மற்றும் புதுவையில் ஒரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

வழக்கமாக அனைவருக்கும் வழங்கப்படும் பூத் ஸ்லிப் அல்லாது பார்வைக் குறைபாடு உள்ளவர்களுக்கு பிரெய்ல் எழுத்துக்களுடன் கூடிய பூத் ஸ்லிப் வழங்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி உள்ளது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத் தறனாளிகளுக்கு ஏற்ற சரிவுப் பாதைகளை அமைக்கவும் சக்கர நாற்காலி வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது